இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இந்தியர்களும் தாய்லாந்து மக்களும் பங்கேற்றுள்ளனர்

திருக்குறளின் தாய் மொழியாக்கத்தையும் அவர் வெளியிட்டார் பாங்காக்கில் இந்திய ஆசியான் உச்சிமாநாட்டிலும் கிழக்காசியா உச்சிமாநாட்டிலும் கலந்துகொள்கிறார் இந்த மாநாடுகளின் இடையே பிரதமர் மோடி தாய்லாந்து இந்தோனேஷியா மியான்மர் ஆஸ்திரேலியா வியட்நாம் ஜப்பான் நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினி காந்துக்கு சிறப்பு விருது வழங்கப்படவுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

இதற்கிடையே இந்த திரைப்பட விழாவில் சிறப்பு விருது தமக்கு வழங்கப்படும் என்று அறிவித்ததற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் நிர்பயா நிதியை கொண்டு நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண் கடத்தலுக்கு எதிரான தடுப்புப்பிரிவு அமைக்கப்படும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார் அனைத்து காவல்நிலையங்களிலும் பென்கள் உதவி மையமும் அமைக்கப்படும் என்று டிவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உணர்வதற்காகவும் இத்தகைய நடவடிக்கை உதவும் என்று அவர் கூறியுள்ளார் சென்னை அருகே பெருங்களத்தூரில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிவைத்தார்

பெருகிவரும் போக்குவரத்து தேவைக்கேற்ப சாலைகளை மேம்படுத்தவும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யவும் மாநிலம் முழுவதும் புதிய பாலங்களை கட்டுதல் தரமான சாலைகளை அமைத்தல் சாலை மற்றும் பாலங்களை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை தமிழக அரசு முனைப்புடன் செய்து வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது தமிழக முதலமைச்சரின் சிறப்பு குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு நலத்திட்ட பயன்கள் வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கருந்தேவம்பாளையத்தில் புதிய கால்நடை மருந்தகத்தை திறந்துவைத்து பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு கடந்த எட்டாண்டுகளில் நிறைவேற்றியுள்ளது என்றார்

ப்ரீவில்லிபுத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளாட்சித்தேர்தல் விரைவில் நடைபெறும் என்றும் அந்த தேர்தலிலும் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக அரசின் அலட்சியத்தால் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான திருநாவுக்கரக சுபரிராஜன் ஆகியோர் மீதான குண்டர் சுட்டம் ரத்தாகியிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குண்டர் சட்டத்தில் ஒருவரை சிறையில் அடைக்கும்போது பின்பற்றவேண்டிய சட்ட நடைமுறைகளில் காவல்துறையினர் கவனக்குறைவாக நடந்துகொண்டதால் குண்டர் சட்டத்தை ரத்து செய்யவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்த வழக்கில் விசாரணை முடியும்வரை சட்டப்படி செயல்பட்டு குற்றவாளிகள் அனைவருக்கும் பெற்றுத்தர உரியநடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் மாநில தண்டனை கேட்டுக்கொண்டுள்ளார் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார் தர்மபுரியில் இன்று குடியரசுதின தடகள போட்டிகளை தொடங்கிவைத்து பேசிய அவர் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக கிராமப்புற விளையாட்டுத்திடல்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார்

இந்தியா சீனா இடையிவான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் காஞ்சிபுரத்தில் போதி தர்மருக்கு சிலை அமைக்கவும் புத்த மதத்துடன் தொடர்புடைய தமிழக நகரங்களை இணைத்து சுற்றுலா வளையம் அமைக்கவும் மாநில அரசுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவேண்டும் என்று பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டிற்கும் கீனாவின் ஃபியுஜியான் மாநிலத்திற்கும் இடையே வரலாற்றுப்பூர்வமான உறவுகள் இருந்ததால் இந்த இரு மாநிலங்களுக்கிடையே சகோதாரத்துவ உறவை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மத்திய வலியுறுத்தியுள்ளார் கந்தசஷ்டி விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான சூரசம்ஹார நிகழ்ச்சி திருச்செந்தூரில் இன்று மாலை நடைபெற்றகு சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர் திருச்செந்தூர் மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளான பழனி திருத்தணி சுவாமி மலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலையிலும் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளில் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் இருந்து ஏராளமான தமிழர்களும் கலந்தகொண்டனர் தேனி மாவட்டம் மஞ்சளாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது

பாஸ்கரன் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையும் இணைந்து நடத்தும் கால்நடைகளுக்கான தடுப்பூசி மற்றும் குடல்புழு நீக்க முகாம் மாயாறு வன சரகத்திற்கு உட்பட்ட செம்ம நத்தம் பகுதியில் இன்று தொடங்கியது வேலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்துவரும் கனமழையால் ஒச்சேரி அருகே ஆயர்பாடி கிராமத்தில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது டோக்கியோ ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியா ஆடவர் பிரிவில் இரண்டாவது ஆட்டத்தில் ரஷ்யாவையும் மகளிர் பிரிவில் அமெரிக்காவையும் எதிர்கொள்கிறது

ராணுவத்தில் மாற்றுத்திறனாளியாக உள்ளவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் அவர் முந்தைய சாதனைகளையும் முறியடித்தது குறிப்பிடத்தக்கதாகும்